பொருட்கள் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

வரிக்கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது

விண்ணில் செலுத்தப்படுகிறது

அர்ஜெண்டினா சென்றுள்ளார்

இனி விரிவான செய்திகள் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இன்னும் ஐந்து நாட்களுக்குள் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைத் தெரிவித்தாா் வீடுகளை இழந்த இகுடிசைப் பகுதி மக்களுக்கு இசுமார் ஒரு இலட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தருவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார் கடலோர கிராமங்களில் கடலால் ஏற்பட்ட சகதிகள் முழுவதையும் அரசு செலவில் அகற்றப்படும் என்றும் அவர் கூறினார்

நாகை மாவட்டத்தில் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள மின்வாரிய பணியாளர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்பதை அத்துறைக்கான அமைச்சா் திரு தங்கமணி நேற்று திடீர் ஆய்வு நடத்தினார் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்துள்ள மின்வாரிய ஊழியர்கள் தங்கியுள்ள திருமண மண்டபங்கள் மற்றும் சமுதாய கூடங்களுக்குச் சென்று அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அடிப்படை வசதிகள் மருத்துவ உதவிகள் உள்ளிட்டவை குறித்தும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார்

தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் கஜ புயல் பாதித்த மாவட்டங்களில் அக்டோபர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி விற்பனை வரிக்கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது

மேகதாதுவில் அணைக் கட்டுவதற்கு எதி்ப்பு தெரிவித்து திமுக சா்பில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதன் உள்நோக்கம் என்ன என்று தெரியவில்லை என்றார்

இந்த செயற்கைக்கோளுடன் அமெரிக்கா உள்ளிட்ட ஏழு வெளி நாடுகளின் செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இத்தொடர்பாக கோவை மாவட்டம் காரமடை தேக்கம்பட்டியைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் கோவில் யானைகளுக்கு புத்துணா்வு முகாம் நடைபெறும்போது அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் அதிக அளவில் ஊருக்குள் வந்துவிடுவதால் பலர் அச்சத்தில் வாழ வேண்டியதாக கூறியுள்ளார்

நியாயமான நீடித்த வளர்ச்சிக்கான ஒருமித்த கருத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டின் இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களை பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார்

நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர்கள் திரு கே ஜி அல்போன்ஸ் திரு ப்ரீபத்நாயக் கோவா ஆளுநர் திருமதி மிருதுவா சின்ஹா பஞ்சாப் ஆளுநர் திரு வி பி சிங் பத்னோர் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை செயலர் திரு அமித் காரே உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு கே ஜி அல்போன்ஸ் இந்திய திரைப்படங்கள் சர்வதேச அளவிலும் நல்ல வரவேற்பை பெற்றுவருவதாக கூறினார் திரைப்படங்களுக்கு மொழியில்லை திரைப்படங்கள் மக்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு மட்டுமல்ல அவா்களை உற்சாகப்படுத்தும் ஒரு கருவியாகவும் மக்களை இணைக்கும் சாதனமாகவும் திகழ்கிறது என்று காணொலி காட்சி வாயிலாக இந்த விழாவில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்ச் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் கூறினார் திரைப்பட விழாவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது கதை ஆசிரியர் சலிம் காலுக்கு வழங்கப்பட்டது தங்க மயில் விருது ரஷ்யா உக்ரைன் மொழியில் தயாரிக்கப்பட்ட டான் பாஸ் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது இருவரி செய்திகள் ஆப்கானிஸ்தான் தலைநகள் காபூலில் செயல்படும் பிரிட்டனைச் சேர்ந்த தனியாா் பாதுகாப்பு நிறுவனத்தின் மீது தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர்

உக்ரைன் கப்பல்களை ரஷ்ய கடற்படையினர் பறிமுதல் செய்தது நியாயமான நடவடிக்கையே என்று அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார் அந்தமானில் பூர்வீக பழங்குடி மக்களால் அமெரிக்கள் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்த தேசிய ஷெடியூஸ்ட் பழங்குடியினர் ஆணைய குழு ஒன்று அங்குச் சென்று நிலைமையை ஆய்வு செய்ய உள்ளது இந்திய கடற்படை கப்பல்களுடன் பயிற்சி ஒத்திகையில் ஈடுபடுவதற்காக பிரிட்டன் போர்க்கப்பல் எச் எம் எஸ் டிராகன் கோவா தலைநகர் பனாஜி வந்துள்ளது

தில்லியில் இன்று விவசாயிகள் பேரணி நடத்த இருப்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஏர் இந்தியா நிறுவனத்தின் போக்குவரத்து சேவைகள் நிறுவனத்தை தனியா்மயமாக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று சி ஐ டி யு தொழிற்சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது

ஆட்டம் தொடங்கிய பத்தாவது நிமிடத்திலேயே மன்தீப் சிங் முதல் கோலை அடித்தார்

இன்றுமாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் போட்டியில் அர்ஜெண்டினா ஸ்பெயினையும் இரவு ஏழு மணிக்கு நியூசிலாந்து பிரான்சையும் சந்திக்கின்றன